பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

போட்டி புனேயில் இன்று நடைபெறுகிறது

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறுஒலிபரப்பு செய்யப்படும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் தமிழக சுட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்தியபிரத சாஹு அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தியுள்ளார் நேற்று நடைபெற்ற இந்த ஆவோசனையின்போது வாக்குச்சாவடி அமைக்கும் பணிகள் தபால் வாக்குப்பதிவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காள பிரச்சாரம் மாநிலம் முழுவதும் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

மேலும் நெசவாளர்களுக்கு உதவும் விதமாக தமிழ்நாடு பருத்தி கொள்முதல் கழகம் அமைக்கப்படுவதுடன் வீடற்ற நெசவாளர்களுக்கு பத்தாயிரம் பசுமை வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தாம் போட்டியிடும் கொளத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதி முன் மாதிரி தொகுதியாக மாற்றப்படும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இத்தொகுதியில் நேற்று வாக்கு சேகரித்த அவர் கடந்த இரு தேர்தல்களில் இத்தொகுதியில் வெற்றி பெற்ற தாம் தொகுதியில் செயல்படுத்தியுள்ள பல்வேறு திட்டங்களை சுட்டிக்காட்டினார்

காஞ்சிபுரத்தில் பா ம க வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் போலி பட்டு விற்பனையைத் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தூத்துக்குடியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் திருமதியிருந்தா காரத் மத்திய மாநில அரசுகளின் அலட்சியத்தால் இம்மாவட்டத்தில் உள்ள தீப்பெட்டி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய அக்கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் தமது பெயரில் விவசாய நிலம் எதுவும் இல்லை என்று தேர்தல் பிரமாணப் பத்திரத்தில் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை விவசாயி என்று கூறிக்கொள்வது வியப்பாக உள்ளது என்றார்

ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அஇஅதிமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கான எந்தவொரு திட்டத்தையும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்றார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் குமாரபாளையம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய த மா கா தலைவர் திரு ஜி கே வாசன் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில்தான் தமிழகம் மின் மிகை மாநிலமாக மாறியுள்ளது என்று தெரிவித்தார் மயிலாடுதுறையில் பிரச்சாரம் மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் தென் கொரியாவைப் போன்று ஆரம்பக் கல்வி முதல் ஆராய்ச்சிக் கல்வி வரை உலகத்தாத்திலான இலவச கல்வி வழங்கப்படும் என்றார்

இம்மாவட்டத்திற்கு உட்பட்ட வேப்பூரில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை தேர்தல் பொதுப் பார்வையாளர்கள் ஆய்வு செய்தனர்

நாகப்பட்டினத்தில் முழுமையான வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற மாரத்தான் ஒட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீண் நாயர் தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் கண்ணாடி தொழிற்சாலை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் பங்கேற்ற தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் தொடங்கி வைத்தார்

இன்னசென்ட் திவ்யா அறிவுறுத்தியுள்ளார்

பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோயில் பங்குனி உத்திரத் திருவிழாவின் ஒரு பகுதியாக திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளித் தேரோட்டம் நேற்று நடைபெற்றது

இப்போட்டி பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன

இறுதி போட்டி பாரிசில் இன்று நடைபெறுகிறது